ஆயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்

தஜிகிஸ்தானில் நேற்று இரவு ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் தில்லி மற்றும் வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நிலஅதிர்வுகள் உணரப்பட்டன

சீனா இடையே ரானுவ கமாண்டர்கள் மத்தியிலான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

ஆக அதிகரித்துள்ளது

இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் இன்று தொடங்குகிறது

இந்த நடவடிக்கை மூலம் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு உரிய நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளிடமிருந்து எழுப்பப்பட்ட சந்தேகங்களைத் தொடர்ந்து இந்த விளக்கம் அளிக்கப்படுவதாக ஓய்வூதியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தஜிகிஸ்தானில் நேற்று இரவு ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் தில்லி மற்றும் வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்டன நேற்று இரவு பத்து மணி முப்பதோரு நிமிடங்களுக்கு ஆப்கானிஸ்தானின் ஃபைஸாபாத் அருகேயும் நிலநடுக்கம் ஏற்பட்டது

இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஆறு புள்ளி ஒரு ரிக்டர் அளவில் பதிவானதால் பொதுமக்கள் அச்சம் அடைந்து வீடுகளை விட்டு வெளியே வந்தனர் இதே போல் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் ஹிமாச்சல்பிரதேஷ் பகுதிகளிலும் நிலஅதிர்வு உணரப்பட்டது எனினும் எந்தவொரு சேதமும் ஏற்பட்டதாக உடனடியாக தகவல் எதுவும் இல்லை

தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செய்தித் தொடர்பாளர் திரு அனராக் ஸ்ரீவத்ஸவா இருநாடுகளுக்கும் இடையே நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கானும் வகையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவித்தார் இதளிடையே பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சீனாவுடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்பாட்டின் மூலம் எந்தவொரு நிலப்பகுதியையும் இந்தியா விட்டுக்கொடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லைப்பகுதியில் தற்போதைய நிலையில் எந்தவொரு மாற்றமும் ஏற்படாமல் இந்தியா தடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மை நிலையை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விளக்கியுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹாட் ஸ்பிரிங்ஸ் ஹோக்ரா தேப்சங் உள்ளிட்ட பகுதிகள் தொடர்பான பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மத்தியஸ்த மற்றும் சுமரச சுட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது கடந்த நவம்பர் நான்காம் தேதி பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது

மசோதாவிற்கு திரிணமூல் காங்கிரஸ் பிஜு ஜனதாதளம் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன விவாதங்களுக்கு பதில் அளித்து பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் உள்ளுர் மற்றும் சர்வதேச விவகாரங்களில் மத்தியஸ்தம் செய்வதற்கான மிகப்பெரிய மையமாக இந்தியாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மாற்றும் என்று உறுதியளித்தார் மத்தியஸ்த நடவடிக்கைகளில் சுதந்திரமாக செயல்பட வாய்ப்பு அளிக்கப்படவேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார் மத்திய அமைச்சரின் பதிலை தொடர்ந்து மசோதா நிறைவேற்றப்பட்டது மக்களவையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீசை பிஜேபி உறுப்பினர் சஞ்சய் ஜெய்ஷ்ஸ்வால் கொண்டுவந்துள்ளார் அனைவரும் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்துமாறு அவையில் முதல்முறையாக உறுப்பினர்களுக்கு எம்பி ஒருவர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக திரு சஞ்சய் ஜெய்ஷ்ஸ்வால் தெரிவித்துள்ளார் மக்களவையில் நாடாளுமன்ற நடத்தைகளுக்கு மாறான செயலில் திரு ராகுல்காந்தி ஈடுபட்டு நாடாளுமன்றத்தின் மதிப்ளப சீர்குலைத்துள்ளதாக பிஜேபி உறுப்பினர் திரு ராகேஷ் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் திரு ராகுல்காந்தி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்

மக்களவையில் எழுத்து மூலம் பதில் அளித்த அவர் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியதாக தெரிவித்துள்ளார் சுகாதாரப்பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களில் குறிப்பிட்ட தரப்பினருக்கு தடுப்பூசி போடப்பட்ட பின்னர் தேசிய வல்லுனர்கள் குழு அளித்துள்ள பரிந்துரையின்படி மற்ற பயனாளிகளுக்கு தடுப்பூசி போடப்படும் என்று அவர் கூறினார்

நாட்டில் எந்தவொரு வானொலி நிலையமும் முடப்படமாட்டாது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் உறுதியளித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது பதில் அளித்த அவர் கோவிட் பெருந்தொற்றால் அனைத்து துறைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ட்அதே போல அகில இந்திய வானொலி மற்றும் பண்பலை வானொலிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு ஐவடேகர் தெரிவித்தார் இதனால் எந்தவொரு வானொலி நிலையத்தின் தகுதியும் குறைக்கப்பட மாட்டாது என்று மத்திய அமைச்சர் விளக்கமளித்தார்

சுப்பவ இடத்திலேயே ஒரு பெண் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இவர்களது உடல்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது காயமடைந்தவர்களுக்கு சிவகாசி சாத்தூர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அமெரிக்காவில் கடந்த ஜனவரி ஆறாம் தேதி ஏற்பட்ட வன்முறையை துண்டிவிட்டதாக முன்னாள் அதிபர் திரு டொனாவ்டு டிரம்ப் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதூரம் இல்லை என்று அவரது வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் அதிபராக ஜோ பைடன் தேர்வு செய்யப்பட்டதை உறுதிப்படுத்துவதற்காக நடைபெற்ற கூட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது இதில் காவல்துறை அதிகாரி உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் இதனை டிரம்ப் துண்டிவிட்டதாக கொண்டுவரப்பட்ட கண்டன தீர்மானம் மீது மேலவையில் விசாரணை நடைபெற்று வருகிறது இதில் கலந்து கொண்ட டிரம்பின் வழக்கறிஞர்கள் அரசியல் சாசனத்தில் உறுதிபடுத்தப்பட்ட பேச்சு உரிமையின் அடிப்படையிலேயே டிரம்ப் பேசியுள்ளதாக வாதிட்டனர் புதிய தடைகள் விதிக்கப்பட்டால் ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சித்தலைவர் அலெக்ஸி நாவல்னிக்கு சிறை தண்டளை விதிக்கப்பட்டதற்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன ஐரோப்பிய ஒன்றியம் கடும் தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளது இதனால் தாங்கள் எதனையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயாள இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் எம் ஏ சிதம்பரம் விளையாட்டரங்கில் இன்று தொடங்குகிறது இரு அணிகளுக்கிடையேயான முதல் போட்டியில் இங்கிலாந்து வெற்றிபெற்றது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று ஈஸ்ட் பெங்கால் ஐதராபாத் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இருஅணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது